இனி விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதையே குறிக்கோளாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மத்திய மாநில அரசுகளின் முன்னோடி திட்டங்களின் கீழ் பயனடைந்த பயனாளிகளிடையே அவர் இன்று கலந்துரையாடினார் மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்கி பாதுகாப்புடன் வாழ் வழி செய்து அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் ஊழலுக்கு எதிராக தமது அரசு தொடர்ந்து போராடி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் நோக்கமாக கொண்டு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுனர் கல்யாண்சிங் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் திரு அர்ஜூன் ராம் மேக்வால் ஆகியோர் பங்கேற்றனர் முன்னதாக மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களான உஜ்வாலா யோஜ்னா முத்ரா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் பயனடைந்தவர்களிடையே பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார்

இளம் மாணவர்கள் தங்களது படிப்பின் மூலம் பெற்ற அறிவை சமூகத்திற்கு பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் கோவா மாநிலம் பனாஜி அருகே இன்று நடைபெற்ற கோவா பல்கலைக்கழக்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் உரையாற்றினார் நாட்டில் உயர்கல்வி கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருப்பதாகவும் மாணவர்கள் சாதனை புரியும் வகையில் கல்வி நிறுவனங்களும் பெற்றோர்களும் உதவிட வேண்டும் என்று குடியரசு தலைவர் கேட்டுக்கொண்டார் உலகை பற்றி அறிந்து கொள்ள கல்வி உதவிடுவதாக தெரிவித்த திரு ராம்நாத் கோவிந்த் மாணவர்கள் தாம் கற்ற கல்வியின் மூவம் உலகை மாற்றும் வழிவகைகள் குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கூறினார் கல்வியில் சிறப்பான சாதனை படைத்த மாணவிகளை குடியரசு தலைவர் பாராட்டினார் நாட்டிலுள்ள ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் தரமான கண் அறுவை சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று கண் அறுவை சிகிச்சை தொடர்பான சர்வதேச கருத்தரங்கில் உரையாற்றிய குடியரசு துணைத்தலைவர்

இந்த இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகளுடன் அனைத்து அமைப்புகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுகொண்டார் நாட்டில் உள்ள கண் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக குறிப்பிட்ட திரு வெங்கையா நாயுடு கண்களை பாதுகாக்கவும் குறைபாடுகளை உடனுக்குடன் சரி செய்யவும் பன்முனை உத்திகள் வகுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்

மாணவர்கள் இரண்டு நீட் தேர்வுகளையும் எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அதில் அதிகபட்சுமாக பெற்ற மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த போட்டி தேர்வுகள் அனைத்தும் முற்றிலும் கணினி வழியாக நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் தேசிய போட்டி தேர்வுகளுக்கான அமைப்பால் நடத்தப்படும் தகுதி தேர்வுகள் வெளிப்படையாகவும் பாதுகாப்பதனதாகவும் இருக்கும் என்றும் கேள்விகள் முன்கூட்டியே வெளியாவதற்கு வாய்ப்பில்லை என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெளிவுபடுத்தினார் முன்னதாக இந்த தகுதி தேர்வுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் திரு ரமன்சிங் தலைமையிலான பிஜேபி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் தோற்கடிக்கப்பட்டது

ஊழல் பாலியல் வழக்கு மாநிலத்தின் சுட்டம் ஒழுங்கு போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் கொண்டுவந்தது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு ரமன்சிங் எதிர்கட்சிகளின் இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தெரிவித்தார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து சுட்ட ஆணையம் அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனையை இன்று புதுதில்லியில் தொடங்கியது

இன்றைய கூட்டத்தில் கலந்துகொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக வின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை துணைத்தலைவருமான திரு தம்பிதுரை ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது என்ற தங்கள் கட்சியின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததாக தெரிவித்தார்

மத்திய அரசோடு தமிழக அரசு இணக்கமான போக்கை கடைபிடிப்பதை பிஜேபி யுடனான கூட்டணியாக கருதக்கூடாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் மக்களுக்கு நலம் பயக்கும் ஆக்கப்பூர்வமான மத்திய அரசின் திட்டங்களுக்கு மட்டும் அஇஅதிமுக ஆதரவு தெரிவிப்பதாக திரு தம்பிதுரை கூறினார் நேபாளத்தில் மோசமான வானிலை காரணமாக சிக்கிய கைலாஷ் மானசரவோர் யாத்ரீகர்களை பாதுகாப்பாக மீட்கும்பணி முடிவடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

மீட்பு பணியில் அந்நாட்டு ராணுவம் உத்தரப்பிரதேச அரசு மற்றும் இந்திய ரயில்வே ஆகியவை சிறப்பான சேவையாற்றியது குறிப்பிடத்தக்கது தற்போது வானிலையில் முன்னேற்றம் காணப்படுவதால் கைலாஷ் மானசரவோர் யாத்திரை சுமூகமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு கஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சியின் சட்மன்ற உறுப்பினர்களோடு இணைந்து பிஜேபி ஆட்சியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வெளியாகும் செய்திகளுக்கு பிஜேபியின் பொதுச் செயலாளர் திரு ராம் மாதவ் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தில் அமைதி சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஆளுனர் ஆட்சியே தொடர வேண்டும் என்பதையே பிஜேபி விரும்புவதாக தெரிவித்தார் முன்னதாக தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு உமர் அப்துல்லா வெளியிட்டுள்ள செய்தியில் உறுப்பினர்கள்பிஜேபியின் உயர்மட்ட தலைவர்களோடு தொடர்பு கொண்டு ஆட்சி அமைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார் மத்திய ரயில்வே மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பியூஸ் கோயல் பூடான் பிரதமர் திரு

இந்த சந்திப்பின் போது இவ்விரு நாடுகளிடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து பேசினார்

இச்சும்பவத்தில் காணாமல போன சுற்றுலாப் பயணிகைள தேடும் பணி தொடர்நது நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரிட்டனில் ஆராய்க்சி துறையின் வளர்க்சியை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கான புதிய விசா முறைய அந்நாட்டு தொடங்கியது இதுதொடர்பாக அந்நாட்டு குடியேற்ற துறை அமைச்சர் கரோலின் நோகஸ் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த புதிய நடைமுறையின் மூலம் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான பயிற்சியை எளிமையாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் அடையாளம் தெரியாத தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த காவலர் ஒருவர் காயமடைந்தார் ஹைதர்போரா அருகே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மீது இன்று பிற்பகல் கையெறி குண்டால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற